வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் க்நாடக அரசு மேகதாது அணைக்கட்ட தமிழகம் ஒருபோதும் அனுமதிக்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சொராபுதீன் என்கவுண்டர் வழக்கில் குஜராத் காவல்துறை மூத்த அதிகாரி திரு டி ஜி வள்சாரா விடுவிக்கப்பட்டது செல்லும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் குப்வாரா அருகே பாதுகாப்புப் படையினர் பயங்கரவதிகள் இருவரை சுட்டு வீழ்த்தினர் உத்திரபிரதேச மாநிலம் சஹரன்பூர் தில்லி தேசிய நெடுஞ்சாலைக்கு மத்திய அமைச்சா் திரு நிதின் கட்கரி அம்மாநில முதலமைச்சா் திரு போகி ஆதித்யநாத் ஆகியோா் அடிக்கல் நாட்டினர்

ரன் எடுக்க வேண்டும் இனி விரிவான செய்திகள் நாட்டு மக்களின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்தவும் சுகாதார வசதிகளின் தரத்தை உயா்த்தவும் மத்திய அரசு முழுவீச்சுடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் அவர் காணொலி காட்சி வாயிலாக நாடு முழுவதிலும் உள்ள அங்கன்வாடி கிராம செவிலியர்கள் ஆகியோருடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் ரத்த சோகை மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்றும் இரும்புச்சத்து மற்றும் அயோடின் கலந்த உப்பு ஆகியவற்றின் பயன்பாடுகளை பொதுமக்களிடையே விளக்க வேண்டுமென்றும் குறிப்பிட்டார் ஆண்டுக்கு ஒரு சதவீத அளவுக்கு ரத்தசோகை பிரச்சினை குறைக்கப்பட்டு வருவதாகத் தெிவித்த திரு நரேந்திரமோடி இதனை ஆண்டுக்கு மூன்று சதவீதமாகக் குறைக்க ஊட்டக்கத்து திட்டம் எனப்படும் போஷன் அபியான் திட்டத்தின் மூலம் முயற்சி எடுக்கப்படுகிறது என்றார் இத்திட்டத்தை பிரதமா் அண்மையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜுன்ஜுனு என்ற இடத்தில் தொடங்கி வைத்தார் இம்மாதம் முழுவதும் தேசிய ஊட்டக்கத்து மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது தெலங்கனா மாநில சட்டப்பேரவை கலைக்கப்பட்டுள்ளதையடுத்து அங்கு தேர்தல் நடத்துவதற்கான ஆயத்தம் பற்றி ஆராய இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூத்த துணைத்தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்ஹா தலைமையிலான குழு இன்று ஹைதராபாத் வருகிறது அக்குழுவினர் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் விரிவான ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக எமது ஹைதராபாத் செய்தியாளர் தெரிவிக்கிறார் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரஜத்குமார் நேற்று தில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஒம் பிரகாஷ் ராவத்தை சந்தித்து தேர்தல் ஆயத்தப்பணிகள் பற்றி விளக்கம் அளித்தார் சொராபுதீன் ஷேக் என்கவுண்டர் வழக்கை குஜராத் காவல்துறை மூத்த அதிகாரி திரு டி ஜி வள்சாரா மற்றும் நான்கு அதிகாரிகள் விடுவிக்கப்பட்டது செல்லும் என்று மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அவர்களை கீழ நீதிமன்றம் விடுவித்ததை எதிர்த்து சுட்டுக் கொல்லப்பட்ட சொராபுதீன் ஷேக்கின் சகோதரா் மற்றும் சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஏ எம் பதா் இந்த தீர்ப்பை வழங்கினார்

ஐம்கு கஷ்மீர் மாநிலம் குப்வரா அருகே பாதுகாப்புப் படையினர் இன்று இரண்டு பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தினர் ஹண்ட்வாரா என்ற கிராமத்துக்கு அருகே குலூரா லங்காட்டே என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் பதங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் பயங்கரவாதிகள் இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

வெளிநாடுகளுக்கு பார்சல் அனுப்புபவர்கள் பல்வேறு அடையாள அட்டைகளில் ஏதேனும் ஒன்றை சமா்ப்பிக்க வேண்டும் என்ற விதி தற்போது நடைமுறையில் உள்ளது இந்த அடையாள அட்டைகளில் ஆதாரும் ஒன்று என்றும் அது கட்டாயம் அல்ல என்றும் அஞ்சல் துறை கூறியுள்ளது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் பொறுப்பு மத்திய அரசை சார்ந்தது என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சேலம் விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் பெட்ரோலியப் பொருட்கள் மீது தமிழக அரசு விதிக்கும் மதிப்புக் கூட்டு வரியை குறைப்பது மாநிலத்தின் வரி வருவாயை பாதிக்கும் என்றும் எனினும் அது பற்றி பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தாா் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் மீதாள ஊழல் புகாரை அடுத்து அவர் பதவி விலக வேண்டுமென்ற கோரிக்கை வலுத்துள்ளது பற்றி கேட்டதற்கு குற்றம்சாட்டப்பட்ட காரணத்தால் ஒருவரை குற்றவாளி என்று கருத முடியாது என்று முதலமைச்சா் பதிலளித்தாா் க்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு அணை கட்டினாலும் தமிழகத்திற்கு தண்ணீர கிடைக்காது என்பதால் மேகதாது அணைத்திட்டத்தை முற்றிலும் எதிர்ப்பதாக அவர் கூறினார்

ஆளுநர் விரைவில் உரிய முடிவு எடுப்பார் என்று நம்புவதாக மாநில அமைச்சா் திரு டி ஜெயக்குமார் கூறியிருக்கிறார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆளுநர் முடிவு செய்வார் என்று தெரிவித்தார்

இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு நேற்று தில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியுறவத்துறைஅமைச்சா் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் தலைவா்களை சந்தித்து பேசினாா்

தொடக்க நிகழ்ச்சியில் உறுப்பு நாடுகளின் ரானுவ ஹெலிகாப்டர்கள் தங்களது தேசிய கொடிகளை ஏந்தியவாறு அணி வகுத்து பறந்தன பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளில் கூட்டாக செயல்படுவது இப்பயிற்ச்சியின் நோக்கமாறும் என்று எமது புனே செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த கூட்டு அலுவல் குழு நேற்று காபூலில் சந்தித்து பேசியது ஆப்பானிஸ்தான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் திரு ஹெக்மத் கலில் ஹர்சாய் இந்திய வெளியுறவுத்துறை செயவாள் திரு விஜய் கோக்லே ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கினர் இக்கூட்டத்திற்குப் பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இப்பகுதி பயங்கரவாதம் தீவிரவாதம் ஆகியவற்றிலிருந்து முழுமையாக விடுடட்டு நிலையான அமைதியான வளமான பகுதியாக மாற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் கூட்டாக எடுக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாகக் கூறப்பட்டுள்ளது

இதற்கான பணிகள் மூன்று கட்டங்களாக மேற்கொள்ளப்பட உள்ளன

நியூயார்க்கில் நேற்று ஐ நா தலைமையகத்தில் பேசுகையில் உலகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கடும் அனல்காற்று அடைமழை போன்றவை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவில் அடிக்கடி நிகழ்வதை சுட்டிக்காட்டினார் வாஷிங்டனில் உள்ள பாலஸ்தீன துதரகத்தை மூடுமாறு அமெரிக்கா அறிவுறுத்தியுள்ளது

அமெிக்கா வின் சவுத் கரோலினா பகுதியை அச்சுறுத்தி வரும் பலம் வாய்ந்த ப்ளோரன்ஸ் புயல் காரணமாக சுமார் பத்து வட்சம் போ பாதுகாப்பான இடங்களுக்குச் செல்லுமாறு அறிவறுத்தப்பட்டுள்ளனா் கரோலினா ஆளுநரும் ஆயிரக்கணக்கானோரை தற்காலிகமாக இடம்பெயறுமாறு வட அறிவுறுத்தியுள்ளார் வெர்ஜினியா மாகாணத்த்தில் ஆபத்துகால அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது